முத்தலாக் தடை மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு

காவிரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம் சம்மந்தப்பட்ட மாநிலங்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் தெரிவித்திருக்கிறார்

சிந்துவும் முன்னேறியுள்ளனர்

முத்தலாக் தடை மசோதாவை தவறாக பயன்படுத்தாமல் இருக்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

கஜேந்திரசிங் ஷெகாவத் தெரிவித்திருக்கிறார்

இதனிடையே நதிநீர் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையிலான நதிநீர் திருத்த மசோதா பலத்த கூச்சல் குழப்பங்களுக்கு இடையே இன்று மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது அறிமுக நிலையிலேயே மக்களவை காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி திமுக நாடாளுமன்ற குழுத்தலைவா் திரு

பாலு ஆகியோர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதுகுறித்து சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் கலந்தாலோசிக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினார்கள்

பாலு பேசுகையில் இந்த மசோதா ஒரே இரவில் முடிவு செய்யப்பட்டு இதுதொடர்பான சட்டங்களை தகர்த்து கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து மாநில அரசுகளுக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் குறை கூறினார் இதற்கு பதில் அளித்த மத்திய நீர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

இந்த மசோதாவின் கீழ் ஒற்றை நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டு நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைகளுக்கு சுமூகத்தீர்விற்கு முறையான காலக்கெடு நிர்ணயம் செய்யப்படும் ஓய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைய உள்ள இந்த ஒற்றை நடுவர்மன்றத்தின் கீழ் பல்வேறு அமர்வுகள் ஏற்படுத்தப்பட உள்ளது

மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதை தெரிவித்த அவர் வரும் ஒலிம்பிக் போட்டியில் நம்நாட்டின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்று எடுத்துரைத்தார் இந்திய தடகள வீரர்கள் சர்வதேச அளவில் பல்வேற பிரிவுகளில் சிறப்பாக செயலாற்றி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவது மாநில பொறுப்பாகும் என்று கூறிய அவர் விளையாட்டு கட்டமைப்புகளுக்கு தேவையான உதவிகளை மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் எடுத்துரைத்தார்

பயிற்சி பெற்ற திறமையான வழக்கறிஞர்களை மத்திய அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள நீதிமன்றம் இந்த வழக்குகளில் கைரேகை அறிக்கைகள் உரிய நேரத்தில் சம்ப்பிக்கப்படுவதை அந்தந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது

நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின் நடைபெறும் முதல் சரக்கு சேவை வரி குழுக்கூட்டம் இதுவாகும் இக்கூட்டத்தில் மின்சார வாகனங்கள் சூரிய சக்தி திட்டங்கள் லாட்டரி மீதான சரக்கு சேவை வரிகளை குறைப்பது குறித்து முக்கிய முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ திமுக வின் திரு வில்சன் திரு சண்முகம் அஇஅதிமுக வின் திரு முகம்மது ஜான் திரு

கல்வித்துறைக்கு வந்துள்ள கருத்துக்கள் மற்றும் மண்டல வாரியாக நடத்தப்பட்ட கூட்டங்களில் பெறப்பட்ட பரிந்துரைகளை ஒருங்கிணைத்து தமிழகத்தின் நிலைப்பாடு குறித்து மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது முன்னதாக இக் கொள்கை தொடர்பாக மத்திய அரசு கடந்த ஜுன் மாதம் அறிக்கை வெளியிட்டு இருந்த நிலையில் மாநில அரசு இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்கலாம் என கோரியிருந்தது

நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றுகிறார்

தஞ்சையில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற உணவு பாதுகாப்பு நுகர்வோர் விழிப்புணா்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சக்திவேல் இன்று தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கட்டணமில்லா பேட்டரி ரிக்ஷா சேவையை நித்தி ஆயோக் உறுப்பினர் ஏ

ளுயசயளறயவஇ சிக்ரி புதுதில்லி தலைமை இயக்குநர் சேகர் மாண்டே ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர்

சிந்துவும் முன்னேறியுள்ளனர்

மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் ர்